இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் நலனில் மத்திய அரசு கூடுதல் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் அணைக்கு புத்துயிர் அளிப்பதற்கான ஜார்கண்டில் மண்டல் பணிகளை இன்று தொடங்கிவைத்து பேசிய அவர் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின்கீழ் கிராமப்புற மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரும் பணியைதமது அரசு விரைவாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார் வங்கிக் கடன் தள்ளுபடி தொடர்பாக தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்பி வருவதாக திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் கஜா புயல் தாக்குவதற்கு முன்பாகவே மாநில அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்ததாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பேரவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட பிரச்சினைக்கு பதிலளித்த முதலமைச்சர் புயல் ஏற்படக்கூடிய மாவட்டங்களுக்கு அமைச்சர்கள் மற்றும் மூத்த இந்திய ஆட்சிப் பணி அதிகாரிகள் முன்கூட்டியே அனுப்பப்பட்டு அவர்கள் அங்கு தங்கியிருந்து முன்ளெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் பெருமளவு உயிர்ச்சேதம் தடுக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் இப்பகுதிகளில் புயல் வருவதற்கு ஆறு மணி நேரம் முன்னதாகவே மின் இணைப்பு

மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாகவும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார்

அணை பாதுகாப்பு சட்டம் அரசியல் சாசன அமைப்பிற்கும் கூட்டாட்சி தத்துவதற்கும் முரணானது என்று அவர் குறிப்பிட்டார் முல்லைப்பெரியாறு பரம்பிக்குளம் குணக்கடவு பெருவாரிப்பள்ளம் ஆகிய நான்கு அணைகளும் இருமாநில ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தொடர்ந்து தமிழகத்தின் பராமரிப்பில் இயங்குவதற்கு வழிவகை காணப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டு உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் ஹெச்ஐவி தொற்று ரத்தம் தவறுதவாக செலுத்தப்பட்டு பாதிப்படைந்த கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

இப்பிரச்சினையில் எங்கு தவறு ஏற்பட்டது கண்காணிப்பு நிலையிலுள்ள உயர் அதிகாரிகளின் பொறுப்பு ஆகியவை குறித்து ஆய்வபு செய்ய மருத்துவ சேவைகள் துறை கூடுதல் இயக்குனர் டாக்டர் மாதவி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அறிக்கை கிடைத்ததம் சரிவர கண்காணிக்க தவறிய உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார்

தமிழக அரசின் செலவில் மாநிலத்தில் எந்த மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகத்தில் இந்த சோதனை அமைப்பு மாநிலம் முழுமைக்கும் கொண்டு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இத்தகைய ஒவ்வொரு சோதனை அமைப்புக்கும் இரண்டு கோடி ரூபாய் செலவு பிடிக்கும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்தில் தொடங்கிவைத்தார் அதன் அடையாளமாக பத்து பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை முதலமைச்சர் வழங்கினார் அளைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசுத் தொகையான ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசுத் தொகுப்பு வரும் திங்கட்கிழமை முதல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன் திருமதி வளர்மதி திரு செல்லுர் ராஜு திரு காமராஜ் கலந்து கொண்டனர் திருவாரூர் இடைத்தேர்தலை ஒத்திவைக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான முதல் பெஞ்ச் இம்மனுக்களை விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு டி ராஜா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவில் இடைத்தேர்தல் அறிவிப்பால் திருவாரூர் தொகுதிக்குப்பட்ட பகுதிகளில் கஜா புயல் நிவாரணப் பணிகள் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் அரசு சட்டக்கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் தனியார் துறையினர் சுட்டக் கல்லூரிகளை தொடங்க முன்வந்தால் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியிருக்கிறார் நெல்லை மாவட்டம்ட வள்ளியூரில் மாணவர் சேர்க்கைக்கான வாய்ப்பை பொருத்து பாலிடெக்னிக் கல்லூரி வரும் கல்வியாண்டில் தொடங்குவது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் குறிப்பிட்டார் பெரம்பலூர் மாவட்டத்தில் பூச்சித்தாக்குதலுக்கு ஆளான மக்காச்சோள பயிர்களுக்கு அரசு மாளிய உதவி வழங்கும் என்று வருவாய் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்கள்ளார்

மாணவர்கள் தங்கள் செல்போன் மூலமாகவே அரிய பல நூல்களை பதிவிறக்கம் செய்து படிக்க உதவும் வகையில் நூலகத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர் ஆயிரம் பள்ளிகளுக்கு பாடங்கள் அனைத்தும் சிடி முறையில் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட இருப்பதாகவும் ஒலைச்சுவடிகள் டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்தப்பட்டு நூல் வடிவம் பெறும் என்றும் கூறினார் கேள்வி நேரத்தில் வெளியான சில தகவல்கள் எல்ஈடி

வேலுமணி தெரிவித்துள்ளார் எல்ஈடி விளக்குகளை மாநிலத்தின் எல்லா பகுதிகளுக்கும் விரிவாக்க வாய்ப்பிருப்பதாகக் கூறினார் விளையாட்டுச் செய்கிகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

ஆசியக்கோப்பை கால்பந்து போட்டி அபுதாபியில் இன்று தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் ஐக்கிய அரபு எமிரேட் பக்ரைனை எதிர்கொள்கிறது நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டி இறுதி ஆட்டத்தில் குஜராத் இன்று பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது